பாதிக்கப்பட்டவர்கள் தபால்வாக்குசெலுத்துவதற்கானவிரிவானநெறிமுறைகளைதேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது பிஜேபியின் வேட்பாளர் பட்டியல் இன்றுவெளியிடப்பட்டுள்ளது

இந்தியகம்யூனிஸ்ட் கட்சியும் ஆறு தொகுதிகளுக்கானவேட்பாளர்களைஅறிவித்துள்ளது

இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்குகிறது

வித்தியாசத்தில் வெற்றிபெற்றுதொடரைகைப்பற்றியது

இதன்படி தபால்வாக்குகளைபதிவு செய்வதற்காகஅமைக்கப்பட்டஅதிகாரிகள் குழு அதுதொடர்பானநெறி முறைகளைசம்பந்தப்பட்டவாக்காளர்குளுக்குஎடுத்துரைப்பார்கள் வாக்களிப்பு முறைமுழமையாககாணொலி மூலம் பதிவு செய்யப்படவேண்டும் என்றும் கபால் ரகசியவாக்குமுறையைமீறாமல் இந்தபதிவு இருக்கவேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்களிப்பதற்காகவிருப்பம் தெரிவித்தவர்களின் இல்லங்களுக்குவாக்கினைபதிவு தபால் செய்வதற்காகஅதிகாரிகள் இரண்டுமுறைசெல்வார்கள் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது முதல்முறைசெல்லும்போதுவாக்காளர்கள் இல்லாதபட்சத்தில் இரண்டாவதுமுறையும் அதிகாரிகள் செல்வார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இரண்டுமுறையும் வாக்காளர்கள் இல்லையென்றால் அவர்கள் தபால் வாக்குஅளிக்கஅனுமதிக்கமாட்டார்கள் என்றும் தெளிவுப்படுத்தப்பட்டுள்ளது தபால் வாக்களிக்கஅனுமதிக்கப்பட்டவர்கள் வாக்குச்சாவடிக்குசென்றுவாக்களிக்கஅனுமதிக்கப்படமாட்டார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது சட்டப்பேரவைத்தேர்தலுக்கானமுதற்கட்டவேட்பாளர் பட்டியலைபிஜேபிவெளியிட்டுள்ளது

பிஜேபிமகளிர் அணித்தலைவர் திருமதிவானதிசீனிவாசன் கோவைதெற்குதொகுதியிலும் திரு வெச் ராஜாகாரைக்குடிதொகுதியிலும் திருஅண்ணாமலைஅரவக்குறிச்சிதொகுதியிலும் திருநைனார் நாகேந்திரன் திருநெல்வேலிதொகுதியிலும் நடிகை குஷ்பு ஆயிரம்விளக்குதொகுதியிலும் போட்டியிடுகின்றனர்

சுட்டப்பேரவைத்தேர்தலுக்கானதிமுககூட்டணியில் இந்தியகம்யூனிஸ்ட் கட்சிக்குஒதுக்கப்பட்ட ஆறு தொகுதிகளுக்கானவேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர்

இன்றவெளியிட்டுள்ளஅறிக்கையில் இதனைதெரிவித்துள்ளஅவர் திமுகவின் கேர்கல் அறிக்கையைகட்சிதொண்டர்கள் மக்களிடம் கொண்டுசேர்க்கவேண்டும் என்றுவலியுறத்தியுள்ளார்

லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ்வென்றதென்னாப்பிரிக்காமுதலில் பந்துவீசதீர்மானித்தது

ஐந்தாவதுமற்றும் இறுதிஒருநாள் கிரிக்கெட் போட்டிவரும் புதன்கிழமைநடைபெறவுள்ளது விஜய் ஹசாரேகோப்பைக்கானஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் மும்பைஅணிபட்டம் வென்றது

பாதிக்கப்பட்டவர்கள் தபால்வாக்குசெலுத்துவதற்கானவிரிவானநெறிமுறைகளைதேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது பிஜேபியின் வேட்பாளர் பட்டியல் இன்றுவெளியிடப்பட்டுள்ளது

இந்தியகம்யூனிஸ்ட் கட்சியும் ஆறு தொகுதிகளுக்கானவேட்பாளர்களைஅறிவித்துள்ளது

இந்தியாமுதலில் பந்துவீசதீர்மானித்துள்ளது